நேபாளபிரதமர் திருகேசர்மாஒலிஆகியோர் இன்றுதிறந்துவைக்கின்றனர் தில்லிசட்டப்பேரவைதேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது

ஜிசாட் மூன்றுகட்டபணிகள் வெற்றிகரமாகநிறைவடைந்துள்ளன

இன்றுதொடங்குகிறது நேபாளநாட்டில் உள்ளபீரட் நகரில் ஒருங்கிணைந்தசோதனைசாவடியைபிரதமர் திருநரேந்திரமோடி நேபாளபிரதமர் திருகேசர்மாஜலிஆகியோர் இன்றுதிறந்துவைக்கின்றனர்

வெளிநாட்டுபயனிகளுக்காககுடியுரிமைசோதனை சரக்குஏற்றுமதிமற்றும் இறக்குமதிகையாளுதல் ஆகியவசதிகள் இச்சோதனைசாவடியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்தியா நேபாளநாடுகளின் முக்கியசர்வதேசவர்த்தகமையங்களில் ஒன்றாகஜோக்பனி பீரட்நகர் திகழ்கிறது நேபாளநாட்டில் நிகழ்ந்தநிலநடுக்கத்திற்கபிறகு இந்தியாஉதவியுடன் கட்டப்பட்டுவரும் வீட்டுதிட்டங்களின் பணிகளையும் இரு தலைவர்களும் தொடங்கிவைக்கின்றனர்

வேட்பு மனுக்கள் மீதானபரிசீலனைநாளைநடைபெறஉள்ளது

இதற்கிடையே பிஜேபிமற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இரண்டாவதுவேட்பாளர் பட்டயலைவெளியிட்டுள்ளன

புது தில்லியில் பிஜேபிவேட்பாளராகதிருசுனில் யாதவும் காங்கிரஸ் வேட்பாளராகதிருரோமேஷ் சபர்வாலும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தில்லிமுதலமைச்சர் திருஅரவிந்த் கெஜ்ரிவால் இன்றுவேட்பு மனுதாக்கல் செய்கிறார் இதற்கிடையேபிஜேபிகூட்டணியில் உள்ளஐக்கிய ஜனதளகட்சி இரண்டுதொகுதிகளிலும் வோக் ஜன சக்திகட்சிஒருதொகுதியிலும் போட்டியிடும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐன் பீகார் மாநிலம் பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் குடியுரிஸமதிருத்தச் சட்டம் குறித்துஎதிர்கட்சிகள் திட்டமிட்டுநாடுமுழுவதும் தவறானகருத்துகளைபரப்பிவருவதாககுற்றம்சாட்டினாா் இச்சுட்டத்தால் எந்தஒரு இந்தியகுடிமகனின் குடியுரிமையும் பாதிக்கப்படாதுஎன்றதெரிவித்தாா் குடியுரிமைவழங்குவதே இச்சட்டத்தின் நோக்கம் என்றுஅவர் கூறினார்

இது குடியுரிமையைநிருபிட்பதற்கானகணக்கெடுப்பு அல்லஎன்றும் திருராம்விலாஸ் பஸ்வான் கூறினார் ஆந்திரப் பிரதேசத்தில் மூன்றுதலைநகரங்களைஅமைப்பதற்கானமசோதாநேற்றுஅம்மாநிலசுட்டப் பேரவையில் நிறைவேறியது இதன்படி நிர்வாகதலைநகரமாகவிசாகப்பட்டினமும் ஆட்சித்துறைதலைநகராகஅமராவதியும் நீதித்துறைதலைநகராககர்நூலும் செயல்பட இச்சட்டத்தில் வகைசெய்யப்பட்டுள்ளது மாநிலத்தைபல்வேறுமண்டங்களாகபிரிப்பதற்கானஅம்சமும் இச்சுட்டத்தில் இடம் பெற்றுள்ளது இதற்கிடையே இம்மசோதாமேலவையில் இன்றுதாக்கல் செய்யப்படுகிறது

குடியுரிமைதிருத்தசுட்டம் குறித்துவிளக்குவதற்கானபேரணி இன்றுலக்னோவில் நடைபெறஉள்ளது உள்துறைஅமைச்சர் அமித்ஷா இதில் கலந்துகொண்டு உரையாற்றுகிறார் இச்சுட்டம் குறித்தமக்களிடம் விளக்குவதற்காகபிஜேபிஏற்பாடுசெய்துள்ளபேரணியின் ஒருபகுதியாக இது நடைபெறஉள்ளதுஎன்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

செயற்கைக் கோளில் பொருத்தப்பட்டுள்ளகுர்யசக்திதகடுகள் மற்றும் ஆண்டனாக்கள் செயல்படதொடங்கியிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

போலிசெய்திகள் புதியவடிவில் பரவிவருவதாகவும் இது பத்திரிகையாளர்களின் உள்ளதபணிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்றகோயங்காபத்திரிகைவிருதுவழங்கும் நிகழ்ச்சியில் பேசியஅவர் முக்கியசெய்திகளைஅளிக்கும் போது கட்டுப்பாடுமற்றும் பொறுப்புணர்ந்துசெயல்படவேண்டும் என்றுகூறினார்

ஹைட்ரோகா்பன் திட்டத்திற்கு தமிழகவிவசாயிகள் சமூக ஆர்வல்கள் உள்ளிட்டபல்வேறுதரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துவருவதையும் முதலமைச்சர் தமதுகடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேகோரிக்கையைவலியுறுத்திமத்தியகற்றுச்சூழல் துறைஅமைச்சா் திருபிரகாஷ் ஜவடேக்கருக்கும் முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார்

மியான்மர் அரசுநியமித்தவிசாரணை குழு இதைதெரிவித்துள்ளது

இது குறித்தஅறிக்கையைவிசாரணை குழு மியான்மர் அதிபர் திரு யு வின் மின்ட்டிடம் அளித்தது

இந்தியாவின் சார்பில் மத்தியவர்த்தகமற்றும் தொழிற்துறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தலைமையிலானபிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர இம்மாநாட்டில் மத்தியஅமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டதலைமை செயல் அதிகாரிகள் கலந்துகொள்ளஉள்ளனா் அமெரிக்கஅதிபர் திருடொனால்டுடிரம்ப் பிரிட்டன் இளவரசர் திருசார்லஸ் ஜெர்மனிபிரதமர் திருமதி ஏஞ்சலாமெர்கல் உள்ளிட்டஉலகதலைவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கஉள்ளனர் சீனாவில் பரவியவைரஸ் நோயைஅடுத்துஉலகசுகாதாரஅமைப்பு அவசரகூட்டத்திற்குஏற்பாடுசெய்துள்ளது ஜெனிவாவில் நாளைநடைபெறஉள்ள இக்கூட்டத்தில் இந்தநோய் குறித்துசர்வதேசஅளவில் எச்சரிக்கைவெளியிடபடுவதுகுறித்துமுடிவு செய்யப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது சீனாவில் பரவிய இந்நோய்க்கு மூன்றுபேர் உயிர் இழந்ததாகஅந்நாட்டுஅரசுதெரிவித்துள்ளது விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு இந்நோய் பரவுவதாகஉலகசுகாதாரஅமைப்பு கூறியுள்ளது அணுசக்திதிட்டம் குறித்து ஐ

பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டால் அணு ஆயுத தடை ஒப்பந்தச் சட்டத்தில் இருந்துவிலகுவதுஎன்றமுடிவைதிரும்பபெறபரசீலிக்கஉள்ளதாகஈரான் தெரிவித்துள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சர் திருமொகமத் ஜாவேத் ஷரிப் இதனைதெரிவித்துள்ளாா் அனு ஆயுத ஒப்பந்தவிதிகளைஈரான் மீறிவிட்டதாகபிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனிநாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன முதலில் தேசியஅளவிலான இளையோர் விளையாட்டுபோட்டிகள் குறித்தசெய்திகள்